டிஜிட்டல் இந்தியா விருதுகளை குடியரகத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று காணொளி காட்சி வாயிலாக வழங்க உள்ளார் தடையில்லா மின்சாரம் கிடைப்பதால் வெளிநாட்டு முதலீட்டாளா்கள் தமிழகத்தில் அதிக அளவில் முதலீடு செய்து வருவதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

பிரதமரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டப் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமனி உத்தரவிட்டுள்ளார் கடலூர் நாகை மயிலாடுதுரை மாவட்டங்களில் புரவி புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர் இனி விரிவான செய்திகள் நடப்பாண்டிற்கான டிஜிட்டல் இந்தியா விருதுகளை குடியரசுத்தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று காணொளி காட்சி வாயிலாக வழங்க உள்ளார் முதல் முறையான இந்தாண்டு இந்த விருதுக்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டது மற்றும் ஆய்வு செய்தது உட்பட அனைத்தும் ஆன் லைன் முறையில் நடைபெற்றது டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அரசு சேவை மக்களுக்கு கிடைக்கும் வகையில் மேற்கொள்ளப்படும் புதுமையான மின் ஆளுமை திட்டங்களை ஊக்குவிக்கும் வகையில் இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை டிஜிட்டல் இந்தியா விருதுகளை மத்திய அரசு வழங்கி வருகிறது புதிய வேளாண் சட்டங்கள் குறித்து இன்று பேச்சு நடத்த வருமாறு தில்லியில் போராட்டம் நடத்திவரும் விவசாயிகளின் அமைப்புகளுக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது இதுகுறித்து

இன்றைய தினம் நடைபெறவுள்ள பேச்சுக்களின்போது மூன்று வேளாண் சட்டங்கள் தவிர குறைந்தபட்ச ஆதரவு விலை மற்றும் விவசாயத்திற்கான மின்இணைப்பு உள்ளிட்ட இதர பிரச்சினைகள் தொடர்பாகவும் பேசப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது விவசாயிகள் எழுப்பும் எந்தவொரு பிரச்சினைக்கும் திறந்த மனதுடன் பேச்சு நடத்தி தீர்வுகாண அரசு தயாராக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி ஏற்கனவே அறிவித்துள்ளார் ஷெடியூல்ட் வகுப்பு மாணவர்களின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசு கடமைப்பட்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமயமாக்கல் துறை அமைச்சா் திரு தாவாா்சந்த் கெலாட் கூறியுள்ளாா்

தடையில்லா மின்சாரம் கிடைப்பதால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தமிழகத்தில் அதிக அளவில் முதலீடு செய்து வருவதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமானதிரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் நேற்று தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் இதன்காரணமாக தமிழகம் தொழில் துறையில் முதன்மையான மாநிலமாக திகழ்கிறது என்று தெரிவித்தாா்

உலக முதலீட்டாளா்கள் மாநாட்டின் மூலமாக மூன்று லட்சத்து ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் வந்ததாகவும் இதனால் மாநிலம் முழுவதும் பத்தரை வட்சம் மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் கூறினார் உணவு தானிய உற்பத்தி போக்குவரத்து உடலுறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நீர் மேலாண்மை ஆகியவற்றில் தமிழகம் சிறந்து விளங்குவதால் தேசிய அளவில் அதிகமான விருதுகளை பெறுகின்ற மாநிலம் என்கிற பெருமையையும் தமிழகம் எட்டியுள்ளதை தனது உரையில் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார் திருச்செங்கோடு நகர மக்களுக்கு காவிரி கூட்டுகுடிநீர் திட்டம் இன்னும் பத்து நாட்களில் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தாா்

திருவண்ணாமலை மாவட்டத்தில் காணொளி காட்சி வாயிலாக தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் உருமாறிய கொரோனா தமிழகத்தில் பரவாமல் இருக்க தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார் தமிழகத்தில் திமுக ஆட்சியில்தான் விவசாயிகளின் விளைப் பொருட்களுக்கு ஊக்கதொகை வழங்கப்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார் திமுக ஆட்சியில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொடங்கப்பட்ட புதிய திட்டங்களையும் பட்டியலிட்ட திரு மு க ஸ்டாலின் சாத்தனூர் அணை செய்யாறு இணைப்பு திட்டத்தை அஇஅதிமுக அரசு நிறைவேற்றாமல் கிடப்பில் போட்டுவிட்டதாக குறை கூறினார்

ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டுவரும் பிரதமரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டப் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அதிகாிகளுக்கு உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி அறிவுறுத்தியுள்ளார் தமது துறையில் மேற்கொள்ளப்பட்டுவரும் பணிகள் தொடா்பாக நேற்று தலைமை செயலகத்தில் உயர் அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்திய அவர் சென்னை குடிநீர் மேம்பாட்டுத்திட்டம் மற்றும் பெரிய கூட்டு குடிநீர் திட்டங்களையும் விரைந்து முடிக்கவும் அறிவுறுத்தினார்

மயிலாடுதுரை மாவட்டத்தில் தரங்கம்பாடி வட்டத்திற்குட்பட்ட நல்லாடை சீர்காழி வட்டத்திற்குட்பட்ட திருமயிலாடி ஆகிய பகுதிகளில் இக்குழுவினர் ஆய்வு செய்தனர் இம்மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை விளக்கும் புகைப்படங்களையும் மத்திய குழுவினா் பார்வையிட்டு பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள சேத விவரங்களை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர் நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இக்குழுவினர் பார்வையிட்டதோடு சேத விவரங்களை மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன் நாயர் மற்றம் பல்வேறு துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர் இன்று மத்திய குழுவினர் நாகை மாவட்டம் கீழையூர் ஒன்றியம் கருங்கன்னி கீழ்வேளூர் ஒன்றியத்திற்குட்பட்ட வடக்குபண்ணையூர் ஆகிய பகுதிகளில் ஆய்வு செய்ய உள்ளனர்

புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தடுப்பூசிகள் வைரஸ் தொற்றை அழிப்பதுடன் நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகிக்கும் வகையில் உள்ளதாக கூறினார்

பொதுமக்கள் தொடா்ந்து முகக்கவசம் அணிவதன் மூலமாகவும் சமூக இடைவெளியை கடைப்பிடிப்பதன் மூலமாகவும் இந்நோய் தொற்று பரவலை தடுக்க முடியும் என்றும் அவர் கூறினார்

தென்கொரியாவில் மூன்று நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய ராணுவ தலைமை தளபதி எம் எம் நரவானே அந்நாட்டில் உள்ள பாதுகாப்பு மேம்பாட்டு நிறுவனத்திற்கு சென்று பார்வையிட்டார்

சுற்றுலாவை ஊக்குவிக்கும் வகையில் இந்தியாவில் புதிதாக வடிவமைக்கப்பட்டுள்ள ரயில் வெள்ளோட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்

இன்றிரவு ஏழுரை மணிக்கு நடைபெற உள்ள ஆட்டத்தில் ஐதராபாத் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது